சற்று முன் தொடங்கியது

இந்தியர்கள் திகழ்கின்றனர் என குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார்

விலகியுள்ளார்

கொண்டாடப்படுகிறது இனி விரிவான செய்திகள் ஜம்மு காஷ்மீரில் முதற்கட்ட உள்ளாட்சி தேர்தல் வாக்குப் பதிவு பலத்த பாதுகாப்புடன் நடைபெற்று வருகிறது காஷ்மீர் மாநிலத்தில் அடுத்த இரண்டு மாதங்களுக்கு உச்சக்கட்ட பாதுகாப்பு தொடரும் என அதிகாரிகள் தெரிவித்தனா்

தேர்தல் நடைபெறும் பகுதிகளில் உள்ளுர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது

இதனிடையே உள்ளாட்சி தேர்தல் குறித்து அம்மாநில ஆளுநர் சத்தியபால் மாலிக் நேற்று ஆய்வு செய்தார் புநீநகரில் நடைபெற்ற இந்த ஆய்வு கூட்டத்தில் வடக்கு மண்டல ராணுவ கமாண்டர் லெப்டினன்ட் ஜென்ரல் ரன்பீர் சிங் பங்கேற்றார் நாட்டின் கலாச்சார நல்லெண்ண தூதர்களாக வெளிநாடு வாழ் இந்தியர்கள் திகழ்கின்றனர் என குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார்

பல ஆண்டுகளாக இந்தியா தஜிகிஸ்தான் இடையே நல்லுறவு நீடித்து வருவதாக அவர் தெரிவித்தாா் மத்திய அரசு மின்சாரம் எரிசக்தி மற்றும் மின்னணு மயமாக்கல் ஆகிய துறைகளில் கடந்த சில ஆண்டுகளாக அதிக திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது என்று அவர் கூறினார் இருநாடுகளிடையே தொழில் மேம்பாடு மற்றும் மக்களிடையேயான நல்லுறவை அதிகரிக்குமாறு குடியரசுத் தலைவர் கேட்டுக்கொண்டார்

குடியரசுத் தலைவருடன் பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு

வன விலங்குகளால் வேளாண் பயிர்களுக்கு ஏற்படும் பாதிப்பிற்கு பிரதமரின் பயிர்காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இழப்பீடு வழங்கும் திட்டம் முறையில் செயல்படுத்தப்படும் என மத்திய வேளாண்துறை சோதனை அமைச்சர் திரு ராதாமோகன் சிங் தெரிவித்துள்ளார் இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சோதனை அடிப்படையில் தோட்டக்கலை பயிர்களுக்கும் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இழப்பீடு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் வறட்சி நிலச்சரிவு மற்றும் புயல் பாதிப்பு உள்ளிட்ட இயற்கை சீற்றங்களால் சேதமடையும் பயிர்களுக்கும் இனிமேல் பிரதமரின் திட்டத்தின் கீழ் இழப்பீடு வழங்கப்படும் என அவர் பயிர்காப்பீடு தெரிவித்தார் காமன் வெல்த் நாடாளுமன்ற குழுவின் இந்திய மண்டல மாநாட்டை மக்களவைத் தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் இன்று இமுறைப்படி தொடங்கி வைக்கிறார் அசாம் தலைநகா் கவுகாத்தியில் நடைபெறவுள்ள தொடக்க விழா நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் திரு ஷர்பானந்த சோனாவால் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சட்டப்பேரவை தலைவர்கள் மற்றும் துணைத் தலைவர்கள் கலந்துகொள்கின்றனர் இம்மாநாட்டின் உயர்மட்டக்குழுக் கூட்டம் நேற்றிரவு நடைபெற்ற நிலையில் நான்கு நாட்கள் நடைபெறும் இக்கூட்டத்தில் வடகிழக்கு பிராந்திய விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்படுகிறது நாடு முழுவதும் செயல்பட்டு வரும் முக்கிய தனியார் விமான நிறுவனங்கள் பயணிகள் கொண்டு செல்லும் கூடுதல் உடமைகளுக்கு கட்டணத்தை கணிசமான அளவு அதிகரித்திருப்பது குறித்து நாடாளுமன்றக் குழு கேள்வி எழுப்பியுள்ளது இதுதொடர்பாக அந்நிறுவனங்கள் பயணிகளின் உடமைகளுக்கு வசூலிக்கும் கட்டண விவரங்களை வெளிநாட்டு நிறுவனங்களுடன் ஒப்பிட்டு அறிக்கையாக தாக்கல் செய்யும்படி போக்குவரத்திற்கான நாடாளுமன்ற நிலைக்குழு உத்தரவிட்டுள்ளது விமானப் பயணிகளிடம் தனியார் நிறுவனங்கள் வசூலிக்கும் கட்டணங்கள் தொடர்பாக உரிய வரைவு கொள்கையை மத்திய அரசு வகுக்க வேண்டும் என நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரைத்துள்ளது

மத்திய அமைச்சர் திரு நிதின்கட்கரி நிறைவுநாள் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்

இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் மாநில அரசுகளும் இத்தகைய நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இண்டர்போல் தலைவர் பதவியிலிருந்து சீனாவின் மேங் ஆங்குவாய் விலகியுள்ளார் இது தொடர்பாக இண்டர்போல் அமைப்பு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இதனயைடுத்து அந்த அமைப்பின் துணைத் தலைவராக உள்ள தென்கொரியாவின் கிம் ஜாங் யாங் செயல் தலைவராக பணியாற்றுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது

நாட்டுக்கு எதிரான அச்சுறுத்தல்களை முறியடிக்கும் வகையில் இந்திய விமானப்படை தொழில்நுட்ப ரீதியாக வலுவடைந்துள்ளது வான்வெளி பாதுகாப்பிலும் இயற்கை பேரிடரின் போது மக்களுக்கு உரிய உதவிகள் செய்வதிலும் தேசிய விமானப்படை முக்கியப் பங்கு வகித்துள்ளது

விமானப் படையின் திறனை பறைசாற்றும் வகையில் பல்வேறு சாகச நிகழ்ச்சிகள் காசியாபாத்திலுள்ள விமான தளத்தில் நடைபெறுகிறது இதில் விமானப்படையின் உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர் பிரேசில் அதிபர் தேர்தலுக்கான முதல் சுற்று வாக்குப் பதிவில் முன்னாள் ராணுவ தளபதி ஜெயர் பெலாசோனோரா முன்னிலை பெற்றுள்ளார் நேற்று நடைபெற்ற இத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன

அரபிக்கடலில் லட்சத்தீவு அருகே மையம் கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுவடைந்து ஓமன் கடற்கரை மற்றும் ஏமனை கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

இதையடுத்து முன்னெச்சிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இப்பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடற்படையின் விமானங்கள் மற்றும் மீட்பு கப்பல்கள் மழை பாதிப்புள்ள பகுதிகளில் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளன இளையோர் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இரண்டு வெள்ளிப் பதக்கங்களை வென்றுள்ளது

ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இரண்டு வெள்ளி மூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது

ப்ரோ கபடி லீக் போட்டியில் நேற்று சென்னையில் நடைபெற்ற ஆட்டங்களில் தமிழக அணி பாட்னா அணியையும் புனே அணி மும்பை அணியையும் வென்றன

இரு அணிகளும் தலா இரண்டு கோல் போட்டன அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் வாகனம் ஒன்று அங்காடி மீது மோதிய விபத்தில் இருபது பேர் உயிரிழந்தனர் வெளியிட்டுள்ள குறித்து அந்நாட்டு காவல்துறையினர் இது அறிவிப்பில் கூட்டம் நிறைந்த அங்காடியின் மீது உல்லாச பயணத்தில் ஈடுபட்டிருந்த கார் நிலை தடுமாறிய மோதியதால் இந்த விபத்து நேரிட்டதாக தெரிவித்துள்ளது